நேபாள நரேந்திமோடயும் பிரதமர் திரு திரு கே பி சர்மா ஒளியும் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தனர்

பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே அந்நாட்டுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார்

நாட்டின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் வகையில் வர்த்தகத்துறைக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக சீனா பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது

தொடங்கின இனி விரிவான செய்திகள் இந்தியா நேபாள் இடையே பெட்ரோலியம் கொண்டு செல்வதற்கான குழாய் வசதியை பிரதம் திரு நரேந்திமோடியும் நேபாள பிரதமர் திரு கே பி ச்மா ஒளியும் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி நேபாள் நாட்டுடனான நட்புறவின் அடையாளமாக இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதில் தாம் பெருமை கொள்வதாகக் கூறியுள்ளார் தெற்காசியாவிலேயே முதல் முறையாக இரு நாடுகளுக்கும் இடையே பெட்ரோல் கொண்டு செல்லும் முயற்சியாக இந்த நடவடிக்கை விளங்குகிறது நேபாளத்துக்குத் தேவைப்படும் பெட்ரோலியப் பொருட்கள் கற்றுக்குழலுக்கு பாதகம் விளைவிக்காத எளிமையாள முறையில் குறைந்த செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தொவித்தனா்

இந்தியன் ஆயில் நிறுவனமும் நேபாள் எண்ணெய் கழகமும் இதற்கான பணிகளை மேற்கொண்டன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே அந்நாட்டுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார்

மேலும் பஞ்சாயத்துக்கள் வளர்ச்சி அடைவதற்கு தேவையான நிதி எந்தவித தடையுமின்றி அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் விதத்தில் இந்தத் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்களை தடுக்கும் விதத்தில் தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை உத்தரப் பிரதேச மாநிலம் மதராவில் தொடங்கி வைக்கிறார்

குறிப்பாக பக எருமை ஆடு மற்றும் பன்றிகளுக்கு நோய் ஏற்படாமல் தடுக்க இந்த தடுப்பூசி திட்டம் பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு இந்தத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும்

முடக்கப்பட்டுள்ள இந்த சொத்துக்களில் குறிப்பாக ஐந்து நட்சத்திர ஷோட்டல் மூன்று சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகள் அலுவலக கட்டிடம் ஆகியவை அடங்கும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது

அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி தற்போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது

வாகன உற்பத்தி துறையை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

நாட்டை வளர்ச்சிப்பாதையில் கொண்டுசெல்ல வர்த்தகத்துறைக்கு தேவையான ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்

வரும் ஐந்தாண்டுகளில் ஒரு வட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் அனைவருக்கும் வீடு கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வங்கிகளை இணைப்பதால் நுகர்வோருக்கும் வங்கிகளுக்கும் ஒருசேர பலன்கள் கிடடக்கும் என்று சுறிய அவர் சிறதொழில்கள் வீட்டுவசதி உள்ளிட்ட மக்களின் கடன் தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்ய இது வசதியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்களின் வருவாயை இரட்டிப்பாக்கவும் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் குறிப்பிட்டார்

பொருளாதார நிலையை மேம்படுத்த மேலும் சில முக்கிய அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிடவிருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன்கூறினார் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக சீனா பாகிஸ்தான் சமீபத்தில் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது இத்தொடர்பான கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்துள்ள வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அதுகுறித்து பிற நாடுகள் தேவையற்ற கருத்துக்களை தெரிவித்து வருவதை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக் கொள்ளாது என்றும் தெரிவித்துள்ளார் சீன பாகிஸ்தான் பொருளாதார தடம் என்ற அடிப்படையில் இரு நாடுகளும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருவதாகவும் இதற்கு இந்தியா பலமுறை எதிர்ப்பு தெரிவித்தள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பாகிஸ்தான் காஷ்மீரின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்திய மக்களின் உரிமைகளை பாதுகாக்க பிஜேபி பாடுபடும் என்று மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் சட்ட விரோதமாக அத்தமீறி நுழைபவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார்

இங்கிலாந்து அமெரிக்கா மற்றம் தபாய் நாடுகளுக்கு தாம் மேற்கொண்ட அரகமுறைப் பயணம் பயனுள்ளதாக அமைந்ததாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

வெளிநாடுகளில் வாழும் தமிழ் நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர்களை சந்தித்து முதலீடுகள் தொடர்பான ஆலோசனைகளை தாம் மேற்கொண்டதாகவும் பல்வேறு துறைகளில் தொழில் முதலீடுகளை தமிழகத்தில் மேற்கொள்வதற்கு அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் அவர் கூறியுள்ளார்

யாதும் ஊரே என்ற இணையதளத்தின் மூவம் வெளிநாடுகளில் வாழும் தமிழா்கள் முதவீடுகளை மேற்கொள்வதற்கான வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்

இந்த அணிகள் எட்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அருணாச்சல் பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் மற்றும் தெலங்கானா அணிகள் ஹெச் பிரிவில் இடம் பெற்றுள்ளன